கிறிஸ்டியன் மைக்கேல் ஜேம்ஸ் விசாரணைக்கென ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து நேற்றிரவு புதுதில்லி கொண்டுவரப்பட்டார் அவரிடம் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது

பிரெஞ்ச் கயானா ஏவுதனத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது

முடிவடைகிறது

அனுசரிக்கப்படுகிறது

ஆட்டங்களில் ஜொ்மனி நெதா்வாந்தையும் மலேசியா பாகிஸ்தானையும் எதிா்கொள்கிள்றன இனி விரிவான செய்திகள் அகஸ்டா வெஸ்ட் லேண்ட் ஹெலிகாப்டர் பேர ஊழல் வழக்கில் இடைத்தரகராக செயல்பட்ட கிறிஸ்டியன் மைக்கேல் ஜேம்ஸ் விசாரணைக்கென ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து நேற்றிரவு புதுதில்லி கொண்டுவரப்பட்டார்

அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது இன்று தில்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார் வெளியுறவு அமைச்சா் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு அமைச்சா் திரு அப்துல்லா பின் ஜாயித் வுடன் அபுதாபியில் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் அதே நாளில் இடைத்தரகள் கிறிஸ்டியன் மைக்கேல் ஜேம்ஸ் தில்லி கொண்டுவரப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது

இதையடுத்து சர்வதேச எச்சரிக்கை நோட்டீஸ் அடிப்படையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அவரை கைது செய்தது

இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் இது ஒர் மைல்கல் என்றம் இதுவரை அணுகப்படாத தொலைதூரத்தில் வாழும் மக்கள் உட்பட கோடாலு கோடி இந்திய மக்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட இது வழிவகுக்கும் என்றும் பிரதமர் தமது டிவிட்டர் செய்தியில் பதிவு செய்துள்ளார் இந்த முயற்சியில் உயர்ந்த தரத்தை நிலைநாட்டிய நமது விஞ்ஞானிகளின் சாதனை இந்திய மக்களை பெருமிதம் கொள்ள வைக்கிறது என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் அந்தந்த நாட்டு நாணயத்தின் அடிப்படையிலேயே வர்த்தகம் செய்து கொள்ளும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சா் திருமதி குஷ்மா ஸ்வராஜ் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவாந்தையின் முடிவில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு வர்த்தகம் எரிசக்தி ஆகியவற்றில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பது என்றும் இந்த பேச்சுவார்த்தையின்போது முடிவு செய்யப்பட்டது கையெழுத்தான ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளும் ஏற்றுமதி இறக்குமதிக்கான மதிப்பை அந்தந்த நாட்டு நாணயத்திலேயே வழங்கும் என்பதால் இருநாட்டு பொருட்களின் ஏற்றுமதி இறக்குமதி வாத்தகம் இதன் மூலம் அதிகரிக்கும் இந்திய ரிசர்வ் வங்கி தனது இருமாத கொள்கை முடிவை இன்று அறிவிக்கிறது ரிசா்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குழு உறுப்பினா்கள் கூட்டம் இன்று கவா்னா் திரு உா்ஜித்படேல் தலைமையில் மும்பையில் நடைபெறுகிறது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ரிசா்வ் வங்கியின் கொள்கை முடிவு எடுக்கப்படும் ளிபொருள் விலைக் குறைவு உணவுப் பொருள் விலைகள் பொருளாதார வளர்ச்சி ஆகியவை அடிப்படையில் வட்டி விகிதங்கள் மாற்றியமைக்கப்பட மாட்டாது என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர் ரிசா்வ் வங்கி வா்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் கடலுக்கான ரெப்போ வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக தொடரும் என்றும் கருதப்படுகிறது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிள் இரண்டாவது நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அவுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி அதிமுக சுர்பில் சென்னை அண்ணா சாலையில் இருந்து சென்னை மெரினா கடற்கரை வரை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தலைமையில் அமைதிப் பேரணி நடைபெற்றது பேரணியின் இறுதியில் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அவர்கள் மலர்வளையும் வைத்து அஞ்சலி செலுத்தினா் உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டனா் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஇஅதிமுக கட்சித் தொண்டர்களும் ஏராளமான பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கட்சித் தொண்டர்கள் ஜெயலலிதாவின் உருவப்படத்தை அலங்கரித்து அஞ்சலி செலுத்துகின்றனர் தமிழகத்தில் மழைக் காலங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பதில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது மழை பெய்தவுடனேயே பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கக்கூடாது என்றும் மழை காரணமாக வெள்ளம் அல்லது போக்குவரத்து பாதிப்பு இருந்தால் மட்டுமே விடுமுறை அளிக்கவாம் என்றும் பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் திரு பிரதீப் யாதவ் அறிவித்துள்ளார் தியர் மழை அறிவிப்பு வெளியாகும்போது எங்குமழை பெய்கிறதோ அந்த பகுதியில் மட்டும் விடுமுறை அறிவிக்கலாம் என்றும் மாவட்டம் முழுவதும் அறிவிக்க அவசியமில்லை என்றும் பள்ளிக்கல்வித்துறையின் சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மழழபோன்ற காரணத்துக்காக விடுமுறை அறிவிக்கும்போது அதை ஈடு செய்யும் வகையில் சளிக்கிழமைகளில் பள்ளி செயல்பட்டு பாடங்களை முறைப்படி முடிக்க வேண்டுமென்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவிழா போன்ற காரணத்தக்காக விடுமுறை அறிவிப்பதென்றால் அந்த பகுதிக்கு விடுமுறை அறிவிக்கலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது ராஜஸ்தான் தெலங்கானா சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது இம்மாநிலங்களில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது தேர்தல் பிரச்சாரம் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளா்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனா் ராஜஸ்தானில் இரண்டு இடங்களில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றுகிறார் பிஜேபி தலைவா் திரு அமித்ஷா மத்திய அமைச்சா்கள் திரு ராஜ்நாத்சிங் திருமதி ஸ்மிருதி இரானி முதலமைச்ச் திருமதி வகந்தரா ராஜே உள்ளிட்டோர் பிரச்சாரக் கூட்டங்களில் உரையாற்றுகின்றனர் காங்கிரஸ் சாா்பில் திரு அசோக் கெலாட் திரு சச்சின் பைலட் உள்ளிட்ட தலைவர்கள் பேசுகின்றனர் தெலங்கானாவில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உத்திரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசவுள்ளனா்

பீகார் மாநில அரக பிரிக்கப்படும் குடும்ப சொத்துக்களை பதிவு செய்வதற்கான கட்டணத்தை குறைத்துள்ளது குடும்பத்தின் அசையா சொத்துக்களை பிரித்து பதிவு செய்யும்போது

முதலமைச்சள் திரு நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது

இதில் இரண்டு சதவீதம் பதிவுக் கட்டணமாகவும் மூன்று சதவீதம் பத்திரக் கட்டணமாகவும் வகுலிக்கப்பட்டது தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு மெலிதான புதிய காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகி வருவதாக சென்ளை வாளிலை ஆய்வு மைய துணைத்தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் கென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே குமரிக் கடல் முதல் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதி வரை நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி தொடர்ந்து நீடிக்கிறது என்றார்

அயர்லாந்து சீனா இடையே நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஒன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் சம நிலையில் முடிவடைந்தது